நரேந்திரமோடி இன்றுமாலைநான்குமணிக்குநாட்டுமக்களிடையேஉரையாற்றுகிறார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்றுமாலைநான்குமணிக்குநாட்டுமக்களிடையேஉரையாற்றுகிறார்

இரண்டாம் தளர்வு இன்றுதொடங்கும் நிலையில் பிரதமரின் உரைமுக்கியத்துவம் பெறுகிறது

இதுகுறித்து மத்தியஉள்துறைஅமைச்சகம் சிலவழிகாட்டுநெறிமுறைகளைவெளியிட்டுள்ளது

மாநிலங்களுக்கு இடையிலானபயணிகள் மற்றம் சரக்குபோக்குவரத்துக்குஎந்தவிதகட்டுப்பாடுகளும் இல்லை தனியாகஅனுமதிஅல்லதுஒப்புதல் இதற்காக அல்லது இ பாஸ் பெறவேண்டியதேவையில்லைஎனமத்தியஅரசுகூறியுள்ளது நிலைமையை மாநிலமற்றும் யூனியன் பிரதேசஅரசுகள் மதிப்பீடுசெய்து நோய்க்கட்டுப்பாட்டுபகுதிகள் தவிர பிறபகுதிகளில் தேவைப்பட்டால் கட்டுப்பாடுகளைவிதிக்கலாம் என்றும் மத்தியஅரசுகூறியுள்ளது பயனிகள் ரயில் போக்குவரத்து புலம்பெயர்ந்ததொழிலாளர்களுக்கானஷெராமிக் சிறப்பு ரயில்கள் உள்நாட்டுபயணிகள் விமானப் போக்குவரத்துசேவை வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களைவிமானம் மற்றும் கப்பல் மூலம் மீட்கும் பணிஅனுமதிக்கப்படும் எளிதாகநோய்த் தொற்றக்கூடியவர்களைகண்டறியஆரோக்கியசேதுசெயலிபயன்படுவதால் மத்தியமாநிலஅரசுஅலுவலகங்களிலும் பணியிடங்களிலும் அனைத்துஊழியர்களும் இந்தசெயலியை தங்களதுசெல்பேசியில் பதிவிறக்கம் செய்திருப்பதைஉறுதிப்படுத்தவேண்டும் என்றும் அரசுகேட்டுக் கொண்டுள்ளது பொதுஇடங்கள் பணியிடங்கள் மற்றும் பயணங்களின்போதும் கடைகளுக்குச் செல்லும்போதும் முகக்கவசும் அணிவதும் தனிமனித இடைவெளியைப் பராமரிப்பதும் அவசியம் என்றஉள்துறைஅமைச்சகம் கூறியுள்ளது மக்கள் அதிகமாககூடும் பொதுநிகழ்ச்சிகள் மதவழிபாட்டுநிகழ்ச்சிகளுக்குவிதிக்கப்பட்டதடைதொடரும் என்றுகூறியுள்ளது பொது இடங்களில் எச்சில் துப்புவதுதண்டனைக்குரியகுற்றம் என்றும் அதனைமாநிலமற்றும் யூனியன் பிரதேசஅரசுகள் தங்களுக்குள்ளசட்டத்தின்படிநடவடிக்கைஎடுக்கவாம் என்றுகூறப்பட்டுள்ளது

முதலமைச்சா் திருளடப்பாடிபழனிசாமி மருத்துவநிபுணர்கள் குழு மற்றும் மூத்தஅமைச்சா்களுடன் ஆலோசனைநடத்திபின்னர் இந்தஅறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது

அதேநேரத்தில் நகர்ப்புறங்களில் சிறியமற்றும் பெரியவழிபாட்டுதலங்களுக்குவிதிக்கப்பட்டதளடஉத்தரவு தொடர்கிறது கிராமப்புறங்களில் சிறியகோவில்களிலும் மகுதிகளிலும் தர்காக்களிலும் தேவாலயங்களிலும் தனிமனித இடைவெளியுடன் பொதுமக்கள் வழிபாடுசெய்யஅனுமதிக்கப்பட்டுள்ளனர்

ஜூலைமாதத்தில் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மாநிலம் முழுவதும் எந்தவிததளர்வுகளும் இன்றி முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும்

மாவட்டத்திற்குள் பூச் பாஸ் இல்லாமல் ப் செல்லஅனுமதிஅளிக்கப்படும் என்றுஅறிவித்துள்ளஅரசு மாவட்டங்களுக்கிடையேசெல்லவும் வெளிமாநிலங்களுக்குச் சென்றுவரவும் வெளிமாநிலங்களிலிருந்துதமிழ்நாட்டிற்குள் வரவும் இ பாஸ் முறைதொடரும்

மதுரைமாவட்டங்களில் தீவிரப்படுத்தஅரசுமுடிவெடுத்துள்ளது ஊரடங்கை அரசுஅமல்படுத்தினாலும் பல்வேறுகட்டுப்பாடுகளைவிதித்தாலும் பொதுமக்களின் ஒத்துழைப்பு இல்லையென்றால் நோய்ப் பரவலைதடுக்க இயலாதுஎன்பதால் பொதுமக்கள் வெளியேசெல்லும்போதும் பொது இடங்களிலும் கட்டாயம் முகக்கவசம் அணியவேண்டும் என்றுஅரசுவேண்டுகோள் விடுத்துள்ளது தீவிரப் பரிசோதனைகள் மூலம் நோய்த் தொற்றுஅதிகரிக்கும் வேகம் குறைந்திருந்தாலும் நோய்த் தொற்றுஅதிகரிப்பதால் மக்களைபாதுகாக்கதற்போதுள்ளஊரடங்கை தொடரவேண்டியநிலையில் அரசுஉள்ளதாகவும் இதற்குபொதுமக்கள் அனைவரும் ஒத்துழழக்கவேண்டும் என்றும் தமிழகஅரசுகேட்டுக் கொண்டுள்ளது